வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம் தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

வேளாண் ஒப்பந்தங்களிலிருந்து விலகிக்கொள்ள விவசாயிகளுக்கு சுதந்திரம் உள்ளதாக கூறிய அவர் வேளாண் விளைபொருட்களை மட்டுமே இந்த ஒப்பந்தங்கள் கட்டுப்படுத்தும் என்றும் அது எந்த வகையிலும் விவசாயிகளின் நிலங்களை பாதிக்காது என்றும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி

இத்தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டு ட்விட்டர் செய்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசி பட்டினி பிரச்சினைகளை ஒழிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வீடுகளில் உணவு வீணாவதை குறைப்பதன் மூலம் மக்கள் தங்களால் இயன்றதை செய்ய முடியும் என்றும் இளைஞர்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடித்து துரித உணவுகளை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமைச்சகம் நாடுமுழுவதும் கலை கலாச்சார விழாக்களை இன்றுமுதல் நடத்துவதற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் அனுமதி அளித்து இதற்கான விரிவான செயல்முறை விளக்கத்தையும் வெளியிட்டுள்ளது

திறந்தவெளி அரங்குகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு அரங்கின் அளவை பொறுத்து அதிகபட்ச பார்வையாளர்களின் எண்ணிக்கையை முடிவு செய்யலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது

நாளை மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன

தர்மபுரி மாவட்டம் நூல ஹள்ளியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அங்கீகாரம் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத்தேர்வு நடத்தப்படுவதோடு கூடுதல் கல்விக்கட்டணம் வசூலிக்கும் நிலையும் ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான சிறப்பு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றால் எது போன்ற கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுமோ அதை தமிழக அரசு தனது சொந்த நிதியை கொண்டு நிறைவேற்றும் என்றும் எடுத்துரைத்தாா்

சண்முகம் இன்று வழங்கினாா் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு

அமைச்சர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த இமீன் ஊத்துக்குளி பகுதியில் இரண்டே முக்கால் கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் உற்பத்தி கூட்டுறவு விற்பனை மைய அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர்கள் திரு

உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்த செய்தியில் வீரத்திற்கு இலக்கணமாய் விளங்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனை அவரது நினைவுநாளில் வணங்குவதாக குறிப்பிட்டார் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து போராடியதோடு தாய்நாட்டில் விளையும் பொருட்களுக்கு வரி செலுத்த இயலாது என்று துணிச்சலுடன் கூறியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளா் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் அடக்குமுறைக்கு அஞ்சாத கட்டபொம்மனின் வீரமும் ஆதிக்கத்திற்கு அடி பணியாத தீரமும் கொண்ட கொள்கைக்காக அவர் மேற்கொண்ட தியாகமும் வாழ்க்கை பாடங்களாகும் என்று குறிப்பிட்டார் இந்நாளையொட்டி கயத்தாரில் உள்ள அவரது சிலைக்கு மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

தேசிய தேர்வு முகமை அதன் இணையதளத்தில் முடிவுகளை வெளியிடுகிறது

வானிலை வெப்ப சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம் தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது